திறந்துவிடுவதை உறுதிபடுத்துமாறு கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தகுதிப்பெற்றுள்ளன

தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரில் புதுச்சேிக்கு தண்ணீர் வழங்குவதற்கு தற்போது பின்பற்றப்படும் நடைமுறையை தொடருவது எனவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக திரு மசூத் உசேன் குறிப்பிட்டாா் மேலும் தன்ணீர் இருப்பு மற்றும் மழை அளவு பற்றிய புள்ளி விவரங்களை அறிந்துகொள்வதற்கு தேவயான தொலைதொடா்பு வசதிகளை ஏற்படுத்துமாறு மத்திய நீர்வள ஆணையத்திடம் கேட்டுக்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் காவிரி விவகாரத்தில் தேவைப்பட்டால் அனைத்துக்கட்சி கூட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அமைக்கப்பட்டுள்ள குழுக்கள் பத்து நாட்களுக்கு ஒருமுறை கூடி தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் வழங்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்ய இருப்பதாகவும் அவர் கூறினார் காவிரியில் தண்ணீா் திறந்துவிடுமாறு காவிரி மேவாண்மை ஆணையம் பிறப்பித்துள்ள உத்தரவை விவசாய சங்கங்கள் வரவேற்றுள்ளன திருவாரூர் மாவட்டம் மன்னா்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்புக் குழுத்தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு மூலம் டெல்டா மாவட்டங்களில் ஒரு போக சம்பா சாகுபடியாவது மேற்கொள்ள முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார்

கடல் கூண்டு மீன் பிடிப்பு முறையை மேம்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைக் குறித்து இம்மாதம் நடைபெறவிருந்த இரு நாட்டு கூட்டுப் பணிக்குழுவின் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டம் விரைவில் நடைபெறும் என எதிர்ப்பார்ப்பதாகவும் திரு ராதாமோகன் சிங் தெரிவித்தார் மத்திய இணையமைச்சா்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் திருமதி கிருஷ்ணா ராஜ் திரு பா்ஷோத்தமன் ரூபாலா திரு அா்ஜூள்லால் மேஹ்வால் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வருகிற வெள்ளிக்கிழமை வரை கனமானது முதல் மிக கனத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே சென்னை காஞ்சிபுரம் சேலம் நாமக்கல் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலான மழை பெய்துள்ளது சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் மத்திய அரசு பல்வேறு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை இருப்பதாக எதிர்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்துள்ளார்

ள் இந்தியா நிறுவனத்தை மேம்படுத்த அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவா் கூறியுள்ளார் நிச்சயமற்ற உலகில் அமைதியை ஏற்படுத்துவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என பிரதமா் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவா் மாளிகையில் நடைபெற்ற இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்கள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு இந்தியா பணியாற்றும் என்று தெரிவித்ததாக வெளியுறவுத் துறை செய்தித்தொடா்பாளா் திரு ரவீஷ்குமாா் கூறியுள்ளாா் மூன்று நாட்கள் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத் துறை அமைச்சா் திருமதி கஷ்மா சுவராஜ் மத்தியில் பிரதமா் திரு நரேந்திர மோடி தலைமையிவாள அரசு பொறுப்பேற்ற பிறகு உலக அரங்கில் இந்தியாவின் கவரவம் குறிப்பிடத்தக்க அளவிற்கு உயா்ந்துள்ளதாக தெரிவித்தாா்

இதற்கான வரைவு திட்டத்தையும் சட்ட ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு அனுப்பியுள்ளது

இருவரி செய்திகள் வடகொியாவின் அணுஆயுத அழிப்பு அகுறித்து அடுத்தகட்ட பேச்சுவா்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் போம்பியோ அடுத்த வாரம் வடகொரியா செல்கிறார் உக்ரைன் நாட்டின் கீர்மியா பகுதியை ரஷ்யா இணைத்து கொண்டதை அமெிக்கா ஒருபோதும் அங்கீகரிக்காது என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அவன்ஃபீல் சொத்து குவிப்பு வழக்கில் ஆஜாவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரிப் பும் அவரது மகளும் தாக்கல் செய்த மலுக்களை பாகிஸ்தான் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேட்டில் தொடர்புடைய தொழிலதிபர் நிரவ் மோடிக்கு எதிராக இன்டர்போல் அமைப்பு ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படாத கூட்டுறவு சங்கங்களின் அன்றாட பணிகளை கூட்டுறவு மாவட்ட மேலாளர் மற்றும் தொடக்க கூட்டுறவு மேலாளர்கள் இணைந்து மேற்கொள்ள எவ்வித தடையும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நெல்லை மாவட்டம் குற்றாவம் திருக்குற்றாலநாதர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக அனுபவித்து வருபவரை காலி செய்ய அறநிலையத் துறைக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது